ஐரோப்பியநாடாளுமன்றஉறுப்பினர்கள் பிரதமரை இன்று புதுதில்லியில் சந்தித்தனர்

சிறுவனைபத்திரமாகமீட்பதுகுறித்தபிரதமர் முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார்

இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுசவுதிஅரேபியாவிற்கு புறப்படுகிறார்

தமதுபயணத்தின் மூலம் இருநாடுகளுக்கு இடையேயானநல்லுறவு மேலும் வலுப்படும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் நாளைரியாதில் நடைபெறும் முதலீட்டுக்கானஉச்சிமாநாட்டில் அவர் கலந்துகொள்கிறார் சவுதிஅரேபியமன்னர் திருசல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சௌத் மற்றும் இளவரசர் திருமுகமதுபின் சல்மான் ஆகியோரைசந்தித்து இருதரப்பு ஆலோசனைநடத்துகிறார்

அங்குநடைபெறும் விழாவில் சவுதியில் வாழும் இந்தியர்களுக்காகபிரதமர் ரூபேகார்டுவசதியைநாளைதொடங்கிவைக்கிறார்

சிறுவனைமீட்பதற்குபல்வேறு யுக்திகள் கையாளப்பட்டுவருகின்றன இதில் அபைவம் உள்ளதுறைகளின் ஒருங்கிணைப்புடன் அரசின் மூத்தஅதிகாரிகள் இப்பணிகளைமேற்பார்வையிட்டுவருகின்றனர்

வெளியிட்ட்விட்டர் செய்தியில் சிறுவன் இகொடர்பாக பிரகமர் பாகுகாப்பாக இருப்பதற்குதாம் பிரார்த்திப்பதாகவும் பணிகள் தொய்வின்றிநடைபெறவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

அனைத்தமாவட்டங்களிலும் மாவட்டநிர்வாகம் இதனைஉறுதிசெய்யவேண்டும் என்றும் அரசுவலியுறுத்தியுள்ளது

முடப்படாத பயன்படுத்தாதகிணறுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாகமாவட்டநிர்வாகத்திற்குதெரிவிக்குமாறுஅம்மாவட்டஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் சமுதாயப் பணிகளைசிறப்பாகமேற்கொண்டதனியார் நிறுவனங்களுக்கானவிருதுகளைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் நாளைவழங்குகிறார்

ஐரோப்பியநாடாளுமன்றஉறுப்பினர்கள் பிரதமர் திருநரேந்திரமோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்தனர் அவர்களுடன் பேசியபிரதமர் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையேஉள்ளநல்லுறவு வலுப்பெறுவதற்கானதேவை இருப்பதாககூறினார் ஆசியமண்டலம் மற்றும் சர்வதேசவிவகாரங்களில் ஐரோப்பிய யூனியன் உடனானஒருங்கிணைப்பு அவசியம் என்றுதெரிவித்தார் பயங்கரவாதத்தைஎதிர்க்கவும் சுற்றுச்சுழலுக்குபாதகம் அல்லாதசர்வதேசசுரியசக்திஉற்பத்திக் கூட்டமைப்பைவலுப்படுத்தவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முன்வரவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

மீனவர்கள் கடலுக்குசெல்லவேண்டாம் என்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் உள்ளமீனவர்கள் நாளைக்குள் கரைதிரும்புமாறுஅவர் கூறியுள்ளார்

இந்நாளைபொட்டிமத்திய அரசு அலுவலகங்களில் லஞ்சஒழிப்பு உறுதிமொழிஏற்கும் நிகழ்ச்சிநடைபெற்றது முருகனின் அறுபடைவீடுகளில் கந்தகஷ்டி விழா இன்றுதொடங்கி ஆறு நாட்களுக்குநடைபெறவிருக்கிறது திருச்செந்தார் அருள்மிகுசுப்பிரமணியசுவாமிதிருக்கோவிலில் இன்றுகாலைசிறப்பு பூஜைகளுடன் விழாதொடங்கியதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகாஹ் ஒபன் பேட்மிண்டன் போட்டிநாளைதொடங்குகிறது